ராஜ்நாத் சிங் இன்று மாநிலங்களவையில் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி யின் பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப் படுகிறது இதை ஒட்டி பாஜக சார்பில் சேவா சப்தா என்ற நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன

மல்லாடி கிருஷ்ணா ராவ் தெரிவித்துள்ளார்

இந்தியா சீனா விற்கு இடையேயான எல்லைப் பிர்ச்சனையை நேர்மையான மற்றும் அமைதியான வழியிலேயே தீர்க்க இந்தியா உறுதியோடு இருப்பதாகவும் அதே நேரத்தில் எத்தகைய சவாலையும் சமாளிக்க எப்போதும் தயாராக இருப்பதாகவும் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் எல்லைக் கட்டுப்பாட்டுக் கோட்டுப் பகுதியில் சீனா வின் நடவடிக்கைகள் குறித்து மாநிலங்களவையில் இன்று அறிக்கை தாக்கல் செய்த திரு

அமைச்சரின் அறிக்கையைத் தொடர்ந்து எதிர் கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் முன்னாள் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு

கே அந்தோணி திமுக சமாஜ்வாதி சிவசேனா ஆம் ஆத்மி பகுஜன் சமாஜ் ராஷ்ட்ரீய ஜனதாதளம் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் இந்த விவகாரத்தில் அரசுக்கும் முப்படைகளுக்கும் வலுவான ஆதரவு அளிப்பதாக ஒருமனதாகத் தெரிவித்தனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப் படுகிறது இதை ஒட்டி பாஜக சார்பில் சேவா சப்தா என்ற பெயரில் ஒருவார கால் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

புதுடில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பாஜக தேசியத் தலைவர் திரு

பி நட்டா கலந்துகொண்டு ஆக்சிமீட்டர் சக்கர நாற்காலிகள் மற்றும் காதுகேட்கும் கருவி ஆகியவை வழங்குகிறார் பிரதமர் திரு

ராம்நாத் கோவிந்த் மத்திய அமைச்சர்கள் மாநில முதலமைச்சர்கள் புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஜெர்மன் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் பின்லாந்து பிரதமர் சன்னா மரின் நேபாளப் பிரதமர் சர்மா ஒலி ஆகியோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

ஹர்ஷ்வர்தன் மாநிலங்களவையில் இன்று தெரிவித்தார்

தடுப்பூசி கண்டுபிடிக்கும் விஷயத்தில் இந்தியா உலக சுகாதார அமைப்பு மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறினார்

இந்த கல்வி நிறுவனங்கள் தொடர்பான விளம்பரங்கள் இணையதள முகவரி மின்னஞ்சல்கள் மற்றும் தகவல் தொடர்புகளில் பல்கலைக்கழகம் என்ற பெயரை பயன்படுத்தக் கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார் நிகர்நிலை பல்கலைக்கழகம் என்பதையும் சிறியதாக அடைப்புக் குறிக்குள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்

அன்பரசு வலியுறுத்தி உள்ளதாக துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி தமது ஊடகச் செய்தியில் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அறிவுறுத்திய போதும் நோய்த் தொற்று குறித்து மருத்துவர்களுக்கோ அல்லது வீடு தேடி வரும் சுகாதாரப் பணியாளர்களுக்கோ பொது மக்கள் தகவல் தெரிவிப்பதில்லை என்றும் அவர் சுட்டிக் காட்டியுள்ளதாக டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் தவிர தனிமைப் படுத்தலில் இருக்கும் போதோ அல்லது கட்டுப்பாட்டு பகுதி விதிமுறைகளை மீறுவதற்கு விதிக்கப்படும் அபராதமும் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்

மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார்

மேலும் மருத்துவக்குழுவினர் வீடுவீடாகச் சென்று பரிசோதனை செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பரிசோதனைகளின் அளவை அதிகப்படுத்த அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை இதன் உடனடியாக கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதன் மூலம் இந்நோய் தொற்றை சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் கூறியுள்ளார் புதுச்சேரியில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் ஊரடங்கை கடுமையாக அமல்படுத்தும்படி புதுச்சேரி அரசுக்கு உத்தரவிட முடியாது என சென்னை உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரித்த உயர் நீதிமன்றம் ஊரடங்கை கடுமையாக அமல்படுத்துவது குறித்து புதுச்சேரி அரசே முடிவு செய்யலாம் என்றும் தெரிவித்துள்ளது புதுச்சேரி அரசுப் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் உள் ஒதுக்கீடு வழங்கக் கோரி சட்டமன்ற அதிமுக குழுத் தலைவர் திரு அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு வையாபுரி மணிகண்டன் திரு அசனா ஆகியோர் சட்டமன்ற படிக்கட்டில் அமர்ந்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திரு

இந்த விஷயத்தில் அரசில் அங்கம் வகிக்கும் திமுக இரட்டை வேடம் போடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

வல்லவன் அறிவித்துள்ளார்

சரவணன் தெரிவித்துள்ளார் மாணவர்கள் சென்டாக் இணையதளத்தின் மூலமாகவோ அல்லது தொழிலாளர் துறையின் இணையதளம் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்

இதை ஒட்டி புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் பகுதியில் உள்ள பெரியாரின் திருஉருவச் சிலைக்கு முதலமைச்சர் திரு நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி கீதா ஆனந்தன் மற்றும் திராவிடர் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காரைக்காலில் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகம் எதிரே உள்ள பெரியார் சிலைக்கு முதுநிலை காவல் காணிப்பாளர் திருமதி

ஆதர்ஷ் மற்றும் முக்கியப் பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லத்தை நினைவிடமாக மாற்றுவதற்கு தமிழக அரசு அவசரச் சட்டம் பிறப்பித்துள்ளது இதை எதிர்த்து ஜெயலலிதா வின் சகோதரர் மகன் திரு தீபக் தாக்கல் செய்துள்ள மனுவிற்கு பதில் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இந்நிலையில் போயஸ் தோட்ட பங்களாவை நினைவில்லம் ஆக்குவதற்கான சட்ட மசோதாவை தமிழக செய்தித் துறை அமைச்சர் திரு ராஜு சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்தார் குரல் வாக்கெடுப்பின் மூலம் இந்த மசோதா நிறைவேற்றப் பட்டது மேலும் அதைப் பராமரிக்க ஜெயலலிதா பெயரில் அறக்கட்டளையும் உருவாக்கப் பட்டுள்ளது

அன்பழகன் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்

மோகன்ராஜ் அறிவித்துள்ளார்

ஏ

மீண்டும் தலைப்புச் செய்திகள் எல்லைப் பிரச்சனையை அமைதிப் பேச்சுவார்த்தையின் மூலமே தீர்ப்பதற்கு இந்தியா விரும்புவதாக பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று மாநிலங்களவையில் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி யின் பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப் படுகிறது இதை ஒட்டி பாஜக சார்பில் சேவா சப்தா என்ற நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன

மல்லாடி கிருஷ்ணா ராவ் தெரிவித்துள்ளார்